மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசியுள்ளார் வெளியுறவு அமைச்சர் திரு

புதுச்சேரியில் பேனர்களை கட்டுப்படுத்துவது குறித்து அச்சகங்கள் மற்றும் திருமண நிலையங்களின் உரிமையாளர்களுடன் உள்ளாட்சித் துறை இயக்குநர் ஆலோசனை நடத்தி உள்ளார் நிக்கோட்டின் கரைசலை பேட்டரி மூலம் எரித்து புகைக்க பயன்படும் இ சிகரெட்டுகளின் உற்பத்தி இறக்குமதி வினியோகம் மற்றும் விற்பனையை தடை செய்து அவசர சட்டம் கொண்டு வரும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

நிர்மலா சீத்தாராமன் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

பிரகாஷ் ஜவ்டேக்கர் தெரிவித்துள்ளார்

ஓபன் செல் டிவி பேனல் உற்பத்தியில் பயன்படும் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு உள்ளிட்ட மின்னனு உதிரி பாகங்களின் இறக்குமதி மீதான சுங்கவரியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது பல்வேறு டிவி உற்பத்தி நிறுவனங்களின் கோரிக்கையை ஏற்று இவ்வாறு முடிவு செய்யப் பட்டுள்ளதாகவும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க இதனால் ஏதுவாகும் என்றும் நிதி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் இரண்டாவது முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பின்னர் அவரை செல்வி மம்தா பேனர்ஜி சந்திப்பது இதுவே முதல் முறையாகும் நக்சல் தொல்லையில் இருந்து விடுபட்ட மாநிலமாக ஜார்கண்ட் வேகமாக முன்னேறி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று ஜார்கண்ட் மாநிலம் ஜாம்தாரா பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் ஜன் ஆசிர்வாத் யாத்திரையை கொடியசைத்து தொடக்கி வைத்த அவர் மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள பிஜேபி அரசுகள் காரணமாகவே ஜார்கண்டில் முக்கிய மாற்றங்கள் வந்திருப்பதால் மாநில மக்கள் வரவிருக்கும் சட்டமன்றத் தேர்தலில் பாரதிய ஜனதாவிற்கு மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார்

வெளியுறவு அமைச்சர் திரு

ஃபின்லாந்து அதிபர் பிரதமர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகளின் பல்வேறு அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் ஃபின்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்திக்க இருக்கும் அவர் சர்வதேச விவகாரங்கள் பற்றிய ஃபின்லாந்து கழகத்தில் இந்திய வெளியுறவுக் கொள்கை குறித்து உரையாற்றுவார்

நாட்டின் முக்கிய தபால் நிலையங்களில் பிரேசில் ஈக்குவடார் கஜகஸ்தான் லித்துவேனியா வடக்கு மாசிடோனியா போஸ்னியா ஹெர்சோகோவினா ஆகிய நாடுகளுக்கான சர்வதேச இஎம்எஸ் விரைவ தபால் சேவை தொடக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல்துறை இன்று அறிவித்துள்ளது விரைவுத் தபாலின் நடப்பு நிலவரத்தை இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளும் வசதியும் இந்த சேவையின் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும்

கழிவுநீர் தொட்டிகளுக்குள் இறங்கி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடும் போது துப்புரவு பணியாளர்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை வெளியிட்டுள்ளது இத்தகைய ஆபத்தான பணிகளில் ஆட்களை ஈடுபடுத்தும் பழக்கம் உலகில் வேறெங்கும் இல்லை என்று நீதிபதி திரு அருண் மிஷ்ரா தலைமையிலான அமர்வு இன்று இது பற்றிய வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது கூறியது கழிவுநீர் தொட்டிகளில் இறங்கி சுத்தப்படுத்தும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் மற்றும் பாதுகாப்பு கவசங்கள் ஏன் வழங்கப்படவில்லை என்று மத்திய அரசின் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு

கே வேணுகோபாலிடம் நீதிபதி வினவினார் புதுச்சேரியில் பேனர்களை கட்டுப்படுத்துவது குறித்து டிஜிட்டல் அச்சகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களின் உரிமையாளர்களுடன் உள்ளாட்சி துறை இயக்குநர் திரு மலர்கண்ணன் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் நகராட்சி மற்றும் கொம்யுன் பஞ்சாயத்து ஆணையர்களும் இதில் கலந்து கொண்டனர்

பேனர்களில் அச்சகத்தின் பெயர் இடம் பெற வேண்டும் என்றும் இதை மீறும் அச்சகங்களுக்கு உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் திருமண மண்பங்களும் விதிமுறைகளை மீறினால் இதே போல நடவடிக்கை எடுக்கப் படும் என அவர் எச்சரித்தார் பேனர்கள் வைக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க நேற்று முதல் ரோந்து பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் சாலைப் பிரிபான்களில் பேனர் வைக்க இதுவரை பொதுப்பணித் துறையால் வழங்கப்பட்ட அனுமதி நகராட்சி மூலம் வழங்கப்படும் என்றும் திரு மலர்கண்ணன் தெரிவித்தார் ஆயினும் அச்சகங்களில் பேனர் அச்சடித்து பெறுவோர் அதை எங்கே வைக்கிறார்கள் என்பதற்கு தாங்கள் பொருப்பல்ல என்று அச்சகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களின் உரிமையாளர்கள் கூறினார் இதற்கிடையே நடப்பு செப்டம்பர் மாதத்தில் மேற்கொள்ள வேண்டிய இரவு நேர ரோந்து பணிகளுக்கான பட்டியல் ஒன்றை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு

யாதவ் இன்று வெளியிட்டுள்ளார்

காவல்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் ராஜ்நிவாசால் அமைக்கப்பட்டுள்ள ரோந்து குழுக்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் என இன்று வாட்ஸ்அப் செய்தி ஒன்றில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் பெரிய பெயர்ப் பலகையுடன் கூடிய உயரமான கட்டிடங்களும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவே இருப்பதால் இத்தகைய கட்டிடங்களின் உரிமையாளர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப் படும் என்று அவர் கூறியுள்ளார் பெங்களுரில் உள்ள கனடா தூதர் திருமதி நிக்கோல் கிரார்ட் இன்று புதுவை ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் இந்தோ கனேடிய உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் இரு நாடுகளிலும் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் நீர் விளையாட்டு போன்ற சுற்றுலா வசதிகளையும் புதுச்சேரி ஜவகர் பால்பவன் போன்ற குழந்தைகளுக்காள கலச்சார அமைப்புகளை கனடாவிலும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆ லோசிக்கப்பட்டது புதுச்சேரி சாலைப் போக்குவரத்து ஊழியர்கள் மாதந்தோறும் முறையாக சம்பளம் வழங்கக் கோரி காலவரையற்ற வேலை நிறுத்தம் மேற்கொண்டு இருப்பதால் இன்று இரண்டாவது நாளாகவும் பிஆர்டிசி பேருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டன

கொம்யுன்வாரியாக எந்தெந்த தேதிகளில் இம்முகாம் நடைபெறும் என்பது பற்றிய பட்டியல் ஒன்றையும் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ளார் இம்முகாம்களில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய்க்கு எதிரான தடுப்பூசி இலவசமாகப் போடப்படும்

சிவா தெரிவித்துள்ளார் மனோன்மணியம் சுந்தரநார் பல்கலைக் கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு சபாபதி மோகன் இதில் பேசுவார் என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் இந்தியாவில் ஒரே மொழி ஹிந்தி என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பேசியிருப்பது அவரது அராஜக மனபோக்கையே எடுத்துக் காட்டுவதாகவும் திரு

மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசியுள்ளார் வெளியுறவு அமைச்சர் திரு

புதுச்சேரியில் பேனர்களை கட்டுப்படுத்துவது குறித்து அச்சகங்கள் மற்றும் திருமண நிலையங்களின் உரிமையாளர்களுடன் உள்ளாட்சித் துறை இயக்குநர் ஆலோசனை நடத்தி உள்ளார்